தலைப்புச்செய்திகள் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொரோனா பற்றிய உயர்நிலைக் கூட்டத்தில் கூறியுள்ளார் டவ் தே புயல் நிலவரங்களை சமாளிப்பதற்கான தயார் நிலை குறித்தும் பிரதமர் இன்று மாலை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார் நாட்டில் நடப்பு கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறையும் போக்கில் உள்ளது புதுச்சேரியில் இளைஞர்கள் உட்பட அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று உயர்நிலை கூட்டம் நடத்தினார் உள்ளுர் நிலையில் சிறு அளவிலான கட்டுப்பாட்டு மண்டலங்களை அமைத்து கொரோனா பரவலை தடுப்பதே தற்போதைய தேவை என்று அவர் வலியுறுத்தினார் அதிகமாக தொற்று கண்டறியப்படும் பகுதிகளில் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்தல் அவசியம் என்றும் அவர் கூறினார் கொரோனா நிலவரங்கள் தொடர்பான புள்ளி விவரங்களை வெளிப்படையான முறையில் வெளியிட மாநில அரசுகளை ஊக்குவிக்க வேண்டும் என பிரதமர் கூறினார் பாதிப்பு எண்ணிக்கையை அதிகமாக காட்டினால் நோய்த் தடுப்பு முயற்சிகளில் பற்றாக்குறை இருப்பது போல் தோன்றும் என எவரும் எண்ணிவிடக் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் கிராமப்புறங்களில் கொரோனா சிகிச்சை வசதிகளை வலுப்படுத்தவும் வீடு வீடாகச் சென்று கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் செறிவூட்டிகள் கிராமப்புறங்களில் போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த விநியோகத் திட்டம் ஒன்றை உருவாக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தினார் மருத்தவ கருவிகளுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ கருவிகளின் பயன்பாட்டில் சுகாதார ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மாநிலங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்ட வெண்டிலேட்டர்கள் முறையாக நிறுவப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து உடனடியாக தணிக்கை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று மாலை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார் தேசிய பேரிடர் நிர்வாகப் படை மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் டவ் தே புயலின் தாக்கம் இன்று இரவு அல்லது நாளை காலை முதல் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய பேரிடர் நிர்வாக படையின் தலைவர் திரு அனுபம் ஸ்ரீவாஸ்தவா தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே புயல் காரணமாக கேரளத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் கடல் அரிப்பு அதிகமாக ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது கேரள அரசு ஆயிரக் கணக்கிலான மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளது

கண்ணூர் கடற்கரைக்கு அப்பால் புயலில் சிக்கிய மீனவர்கள் சிலர் கடலோர காவல் படையினரால் மீட்கப்பட்டனர்

இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வாக்கில் போர் பந்தருக்கும் நாலியாவிற்கும் இடையே குஜராத் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

லாவ் அகர்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

கட்டுபாட்டு மையத்திற்கு மக்களிடம் இருந்து பெறப்படும் எல்லா கோரிக்கைகளையும் உடனுக்குடன் கவனிக்க அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் பின்னர் துணைநிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்படுவதாகவும் ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்து தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் கூறினார் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்